தொடங்கி வைக்கிறார்

செலுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியது

மற்றும் அறிவுசார் பூங்காவை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார்

நாளை கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின் உற்பத்தி அலகை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பனிக்கிறார்

பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் கோவை கொடிசியா மைதானத்தில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார் இதற்கான முன்னேற்பாடுகளை மாநிலத்தலைவர் திரு எல் முருகனும் பிஜேபி தமிழக தேர்தல் பொறப்பாளர் திரு சி டி ரவியும் இன்று பார்வையிட்டனர் முதல் கட்ட பயணமாக நாளை ளலை புதுச்சேரி செல்லும் பிரதமா் திரு நரேந்திரமோடி ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்த விளையாட்டு மைதானத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பெயர் குட்டப்பட்டுள்ளதாக அறிவித்தார் மாவட்ட அளவில் விளையாட்டு போட்டிக்களுக்கான சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் இதன் மூலம் விளையாட்டு வீரர்கள் தங்களது திறனை மேம்படுத்தி கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார்

இந்த விளையாட்டு எமதானத்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய நீச்சல் குளம் உள்ளரங்கு பயிற்சிக் கூடங்கள் உணவுக்கூடங்கள் மற்றம் வாகன நிறுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மருந்துகள் உற்பத்திக்னன ஊக்கத்தொகை திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் உயர் மதிப்பிலான மருநது பொருள் தயாரிப்பை ஊக்கப்படுத்தவும் ஏற்றுமதியின் அளவை அதிகரிக்கவும் உதவிடும் என்று மத்திய அரசின் செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் மூலம் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் மருந்து பொருள்களை வழங்கவும் வேலை வாய்ப்புக்களை உருவாக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருந்து உற்பத்தியில் அதிக முதலீடுகளை ார்க்கவும் உயர் தொழில்நுட்பத்துடன் நோய் கண்டறியும் கருவிகளின் உற்பத்தியை அதிகரிக்கவும் இத்திட்டம் வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்ப துறையில் ஹார்டுவேர் எனப்படும் வன்பொருள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமம்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் இலக்கை எட்டும் வகையில் இத்துறையில் அதிக அளவிலாள முதலீடுகளையும் உள்நாட்டு உற்பத்தி அளவையும் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மடிக்கணினி சர்வர உள்ளிட்ட அதிநவீன கணினிகளை உற்பத்தி செய்யும் திட்டமும் இதில் அடங்கும் இந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது

இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் மக்கள் நல பணிகளிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததிலும் சிறந்து விளங்கியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார்

பின்னா் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள மெழிகினால் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் உருவச்சிலையயும் மற்றும் அறிவுசார் பூங்காவையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் முன்னதாக அஇஅதிமுக தலைமையகத்தில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

மாநிலம் முழுவதும் கட்சித் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் புதுச்சோி யுளியன் பிரதேசத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் அமைச்சரவையின் பரிந்துரை குடியரசுத்தலைவரின் ஒப்புதலுக்காக விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்தார் குடியரசு தலைவரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அம்மாநில அரசு கலைக்கப்பட்டு குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் முன்னதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையிலான அமைச்சரவை ராஜினாமா செய்த பிறகு வேறு எந்த கட்சியினரும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலையில் துணைநிலை ஆளுநர்

தளியார் மருத்துவமனைகளில் கட்டணம் செலுக்தி இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கான கட்டணத்தொகை விவரம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

மாணவர்கள் பெற்றோரிடமிருந்து ஒப்புதல் கடிதத்தை பெற்று பள்ளியில் சமர்பிக்க வேண்டும் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போடடியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி சீரான இடைவெளியில் அனைத்து விக்கெட்டுகளை இழந்தது

இதனையடுத்து தனது முதல் இன்னிங்சை ஆடத் தொடங்கிய இந்திய அணி சற்று முன் வரை விக்கெட் இழப்பிற்கு இழப்பின்றி ரன் எடுத்துள்ளது நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன மூன்றாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டிகளில் வெற்றிபெறும் அணி உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கலந்து கொள்ள தகுதிபெறும்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்னும் சற்று நேர்த்தில தொடங்கவுள்ள ஆட்டதில் ஒடிசா அணி மும்னப அணியை எதிர்கொள்கிறது